பதிவாகியுள்ளது அடுத்த இரண்டு கட்டங்களுக்கான பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது

யாருக்கு வாக்களித்தோம் என்பதை கண்டறியும் கருவியில் பதிவான ரசீதுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது

குறித்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இந்தியத் துதருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உத்தரவிட்டுள்ளார்

தமிழகத்தில் பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் நாளை காலை மணி ஒன்பது முப்பதுக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஆட்டத்தில் சென்னை அணியும் மும்பை அணியும் மோதுகின்றன

ஒருசில அசம்பாவிதங்களைத் தவிர வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இதனையடுத்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எதையும் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மீறவில்லை என மேலும் இரண்டு வழக்குகளில் தோதல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது

தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பான அனைத்து புகார்களையும் ஆறாம் தேதிக்குள் விசாரிக்குமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டதையடுத்து தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்துள்ளது

தில்லி மாநில பிஜேபி தலைவர் திரு மனோஜ் திவாரி மீது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அம்மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இதற்கான பதிலை திரு கெஜ்ரிவால் இன்றைக்கு அனுப்ப வேண்டும் என்று அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அர்வு ஏற்கனவே பிறப்பித்த தீர்ப்ளப ஆய்வு செய்ய முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்தது

ஒரு சுட்டப் பேரவைத் தொகுதிக்கு தலா ஐந்து வாக்குச் சாவடிகளில் பதிவாகியுள்ள வாக்குகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பான தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் மனுவையும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறிய கருத்துக்கள் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு மனுவையும் உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ரஃபேல் போர் விமான கொள்முதலில் திரு நரேந்திரமோடிக்கு பங்கு இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்ததாக தவறாக கூறியதையடுத்து நீதிமன்ற அவமதிப்பில் அவர் ஈடுபட்டதாக மனுத் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நைஜீரியாவுக்கு அருகே இந்திய கப்பலில் இருந்து ஐந்து பேர் கடத்தப்பட்ட சும்பவம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய துதரகத்திடம் விளக்கம் கேட்டுள்ளார் கடல் கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்ட இவர்களை உடனடியாக மீட்பதற்கு நைஜீரிய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு அந்நாட்டுக்கான இந்தியத் துதர் திரு அபய் தாக்கூருக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திரு கார்த்தி சிதம்பரம் இம்மாதம் வெளிநாடு செல்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இவ்வாறு கூறியுள்ளது ஜனவரி மாதத்தில் திரு கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு சென்றபோது வைப்பு தொகையாக பத்து கோடி ரூபாய் செலுத்தியது போலவே இந்த மாதமும் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது ஒடிசாவில் புயல் பாதித்த பூரி குர்தா ஐகத்சிங்பூர் ஐட்ச்பூர் மற்றும் பல்வேறு இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது மின் விநியோகம் பாதிக்கப்பட்ட மூன்று மாவட்டங்களில் சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மாநில மின்துறை செயலர் திரு ஹேமந்த் சர்மா கூறியிருக்கிறார் புவனேஷ்வரில் மின்விநியோகம் தடைபட்ட பகுதிகளில் இன்று மாலைக்குள் நிலைமை சீராகிவிடும் என்று அவர் கூறியுள்ளார் புயல் சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா இரண்டு வட்சம் ருபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது

இதனிடையே பட்டக்கூறா சுட்டப் பேரவை தொகுதிக்காள தேர்தல் மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது புயல் பாதிப்பு காரணமாக தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் நாளை காலை மணி ஒன்பது முப்பதுக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

மாயமான் குறிச்சியில் இருந்து ஆலங்குளம் நோக்கி சென்ற மினி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது காயமடைந்தவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டு ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இலங்கையில் ஈஸ்டர் ஞாயிறன்று தாக்குதலில் ஈடுபட்டவர்களும் அதற்கு சதித்திட்டம் தீட்டியவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

தீவிரவாத குழுவில் இருந்த இரண்டு வெடிகுண்டு நிபுணர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வசம் இருந்த வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

இதனிடையே இலங்கை நாடாளுமன்றத்தின் இரண்டு நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது அளைத்து கட்சி உறுப்பினர்களும் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் இன்று தொடங்கியது இஸ்லாமிய நாள்காட்டியின் ஒன்பதாவது மாதத்தில் துவங்கும் ரமலான் பக்தி சிரத்தையுடன் அனுசரிக்கப்படுகிறது கேரளா மற்றும் மேற்கு ஆசியாவில் நேற்று முதல் ரமலான் நோன்பு தொடங்கியது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இறுதிக்கற்றுக்கு தகுதிபெறும் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை அணி மும்பையை எதிர்த்து இன்று விளையாடுகிறது சென்னை சேப்பாக்கத்தில் இரவு ஏழரை மணிக்கு ஆட்டம் நடைபெறுகிறது